வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது

விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது

புதுதில்லியில் நேற்று பிஜேபியின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இரண்டுநாள் பயிற்சி முகாமில் பேசிய அவர் கட்சிக்காக பாடுபடும் தொண்டர்கள் தாயைப் போன்றவர்கள் என்றும் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்குமாறும் கேட்டுக் கொண்டார் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக தொண்டர்கள் நினைக்காத வகையில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் தேர்தல் நேரங்களில் மட்டும் தொண்டர்களை தேடிச் செல்வதோடு நின்றுவிடாமல் தங்களது பதவிக்காலம் முழுவதும் கட்சியையும் தொண்டர்களையும் மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார் பிஜேபியை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த கடுமையாகப் பாடுபட்ட தொண்டர்களுக்கு பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் நாட்டில் ஊட்டச்சத்து புரட்சியை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் நேற்று அவுட்லுக் போஷான் விருதுகளை வழங்கிப் பேசிய அவர் ஊட்டக்கத்து பற்றி விழிப்புனர்வு ஏற்படுத்த பெண் பிரச்சாரகர்கள் அல்லது குடியிருப்பு அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தக் கூடிய தலைவர்களை உருவாக்க வேண்டுமென்றார் கிராமங்கள் மற்றும் ஊரக குடியிருப்புகளில் வீடு வீடாகச் சென்று ஊட்டச்சத்து பற்றி ஆலோசனை வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தற்கால சமுதாயத்தின் வலிமைமிக்க தொடர்பு சாதனமாகத் திகழும் ஊடகங்கள் மற்றும் திரையுலகினர் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முன்வருமாறும் திரு வெங்கப்ய நாயுடு கேட்டுக் கொண்டார் இதற்கென தேசிய இயக்கம் ஒன்று தொடங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் பாதுகாப்புப் படைகளை நவீனப்படுத்த மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஹைதராபாதில் உள்ள பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் பேசிய அவர் பாதுகாப்புப் படையினரின் தேவைகள் உள்நாட்டு தொழில்நுட்பம் மூலம் பூர்த்தி செய்யப்படும் என்றார் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படாத தளவாடங்கள்தான் வெளிநாடுகளிலிருந்து வாங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

நாட்டின் பொருளாதாரத்தை ஐந்து டிரில்லியன் டாவர் அளவுக்கு உயர்த்துவதில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் அதிகளவில் பாதுகாப்புப் படைகள் குவிக்கப்படுவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டுமென காங்கிரஸ் கட்சி வலியுறத்தியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் நாடாளுமன்றத்தின் நடப்புக் கூட்டத்தொடரிலேயே பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார் பாதுகாப்புப் படைகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார்

மத்திய அரசின் முதல் ஐம்பதுநாள் ஆட்சிக் காலத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் ஓய்வூதியம் மற்றும் குறைந்தபட்ச சம்பள உத்தரவாதம் வழங்கப்பட்டிருப்பதாக அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் நலனுக்காகவும் அரசு பாடுபட்டு வருகிறது என்றும் அமைச்சர் கூறினார்

இத்தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி எழுதிய கடிதத்திற்கு பதிலளித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் டெஹ் ரானில் உள்ள இந்திய துதரக அதிகாரிகள் கப்பலில் உள்ள பதினெட்டு பேரையும் சந்தித்துப் பேசியிருப்பதாகக் குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் அவர்களுக்குத் தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்தப் பிரச்ளைக்குத் தீர்வு காண்பது குறித்து ஈரான் அதிகாரிகளுடன் இந்தியா கொடர்பு கொண்டுள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் நாளை நடைபெற உள்ளது

நீட் மற்றும் ஜே ஈஈ போட்டித் தேர்வுகளுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மேல்நிலைக் கல்வி பயிலும் மாணவர்களை தயார் செய்யும் பொருட்டு அவர்கள் பயிலும் பள்ளிகளிலேயே வாரந்தோறும் குறுந்தேர்வுகள் நடத்த பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் எனவே இப்பயிற்சிக்குத் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களின் பட்டியலை தொடக்கக்கல்வி இணை இயக்குநருக்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்ம கல்வி அலுவலர்களை அவர் அறிவுறுத்தியுள்ளார்

வேதங்களை வகைப்படுத்தி அவற்றின் சிறுபகுதியையாவது மக்கள் தங்கள் வாழ்நாளில் கற்றுக் கொள்ள வகை செய்ததன் மூலம் வேத வியாசர் மனிதகுலத்திற்கு மாபெரும் பங்களிப்பை வழங்கியிருப்பதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் சென்னை சாம வேத நித்ய பாராயண அறக்கட்டணையின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் நான்கு வேதங்களில் ரிக் யஜூர் மற்றும் சாம வேதங்கள் மூன்று அறிவியலை குறிப்பதாக உள்ளன என்றார்

மேலும் காஞ்சிபுரத்தில் துப்புரவு மற்றும் குடிநீர் வழங்கல் பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் காஞ்சிபுரத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது அமைச்சர் தெரிவித்தார் இருவரிச்செய்திகள் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்திற்கு உட்பட்ட எல்பாசோ நகரில் உள்ள வணிக வளாகத்தில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் இருபது பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் மிகவும் கொடுரமானது என அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் இந்திய நிதியுதவியுடன் உருவாக்கப்படும் மாதிரி கிராமமான காந்தி நகரில் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை இலங்கைக்கான இந்திய தூதர் திரு தரன்ஜித் சிங் சாந்தூ மற்றும் இலங்கை வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு சஜித் பிரேமதாசா ஆகியோர் கூட்டாக பயனாளிகளுக்கு வழங்கினார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மத்திய அரசு பின்னடைவை ஏற்படுத்தி வருவதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் நாடு முழுவதும் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புப் பணி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சிறப்பு கட்டண சிறப்பு ரயில்கள் மூலம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ரயில்வே துறைக்கு இருபது சதவீதம் கூடுதல் வருவாய் கிடைத்திருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இரு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது போட்டி இதேநகரில் இன்று நடைபெற உள்ளது ரஷ்யாவின் காஷ்பிஸ்க் நகரில் நடைபெற்ற சர்வதேச சுத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹெயின் மற்றும் நீரஜ் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர்